எனமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

நீதிமன்றஅவமதிப்பு வழக்கில் மூத்தவழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் குற்றவாளிஎனஉச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

அகில இந்தியவானொலிமற்றும் தூர்தர்ஷன் இதனைஒலிபரப்பு செய்கிறது தலைவர் உரையின் தமிழாக்கத்தை இரவு ஒன்பதரைமணிக்குசென்னைஅகில குடிரயரசுத் இந்தியவானொலிஒலிபரப்புகிறது இதனைமாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும்

செங்கோட்டையைச் கற்றிலும் தேசியபாதுகாப்புப் படை ஸ்வாட் கமாண்டோக்கள் கைட் கேச்சர்ஸ் உள்ளிட்டபடைப்பிரிவினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் சுதந்திரதினவிழாமுடிவடையும் வரைதில்லியில் விமானங்கள் ஆளில்லாகண்கானிப்பு விமானங்கள் மற்றும் பாராக்ளைடர்கள் பறக்கதடைவிதிக்கப்பட்டுள்ளது தில்லிமுழுவதும் போக்குவரத்துமாற்றமும் செய்யப்பட்டுள்ளன

ஸ்காட் மாரீஸன் தெரிவித்துள்ளார் இந்தியசுதந்திரதினத்தைஒட்டி அவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் இருநாடுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இருநாட்டுமக்களிடையேயாளநட்புறவை கொண்டதாகஉள்ளனஎன்றம் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் நீண்டகாலநட்பு நாடுஎன்றஅடிப்படையில் இந்தியமக்களுக்குசுதந்திரதினநல்வாழ்வுத்துக்களைதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

மற்றதுறைகளைவிடபாதுகாப்புத் துறையில் தற்சார்பைஅடையவேண்டியதுமிகவும் அரசின் அவசியமானதுஎனபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியாதிட்டத்தின்கீழ் பாதுகாப்புத் துறைக்குஉட்பட்டபொதுத்துறைநிறுவனங்கள் மற்றும் ஆயுத தொழிற்சாலைவாரியம் தயாரித்துள்ளபல்வேறுசாதனங்களைவெளியிட்டுப் பேசியஅவர் நாட்டின் சொந்தநலன்கள் பூர்த்திசெய்யப்படுவதைஉறுதிசெய்வதோடு தேவையேற்படும் நேரத்தில் மற்றவர்களுக்கும் உதவிசெய்வதே இந்தியாவின் நோக்கம் என்றார்

இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளுக்காகமுற்றிலும் வெளிநாடுகளையோஅல்லதுவெளிநாட்டு ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களையோநம்பியிருக்கமுடியாதுஎன்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மத்திய அரசின் புதியதேசியகல்விக் கொள்கைஅனுகுதல் மற்றும் தரம் பொறுப்புணர்வைஉறுதிசெய்வதாக இருக்கும் எனமத்தியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் தற்போது மூன்றுகோடிஅளவிற்குஉள்ளஉயர்கல்விபயில்வோர் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவதே புதியகல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவைஉருவாக்குவதுகுறித்து மத்திய சமூக நீதிமற்றும் அதிகாரமளித்தல் துறைஅமைச்சர் திரு

இந்தக் கூட்டத்தின்போது புதுதில்லிதுவாரகாபகுதியில் கட்டப்பட்டுள்ளதேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் புதியகட்டடத்தையும் அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் காணொலிக் காட்சி மூலம் திறந்துவைக்கவுள்ளார்

நீதிமன்றஅவமதிப்பு வழக்கில் மூத்தவழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமானதிரு பிரசாந்த் பூஷன் குற்றவாளிஎனஉச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புலம்பெயர்ந்ததொழிலாளர்கள் தொடர்பானவழக்கைஉச்சநீதிமன்றம் முறையாககையாளவில்லைஎன்றுகூறி பிரசாந்த் பூஷன் வெளியிட்ட இரண்டுட்விட்டர் பதிவுகள் தொடர்பாக இந்தஅவமதிப்பு வழக்குதொடரப்பட்டது

ஜம்முகாஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் அருகேயுள்ளநவ்காம் பகுதியில் இன்றுகாலைநிகழ்ந்ததுப்பாக்கிச் சண்டையில் அம்மாநிலகாவலர்கள் இருவர் உயிரிழந்தனர் இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாககிடைத்ததகவலின்பேரில் பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியைசுற்றிவளைத்தபோது தீவிரவாதிகள் சரமாரியாகதுப்பாக்கியால் சுட்டனர்

எனினும் சிகிச்சைபலனின்றி இரண்டுகாவலர்கள் உயிரிழந்தனர் தீவிரவாதிகளைபிடிப்பதற்காகஅப்பகுதியில் தொடர்ந்துதேடுதல் வேட்டைமேற்கொள்ளப்பட்டுவருகிறது

இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய எமிரேட்ஸ் இடையே முழுஅளவிலான தூதரகஉறவைஏற்படுத்துவதற்குஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கஅதிபர் திரு டொனால்டுட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அபுதாபிபட்டத்து இளவரசர் திரு ஷேக் முகமதபின் சையத் அல் நஹ்யான் ஆகியோர் வெளியிட்டகூட்டறிக்கையில் இதனைதெரிவித்துள்ளனர்

பாலஸ்தீனமும் மீண்டும் அர்த்தமுள்ளபேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்குவழிவகுக்கும் என்றும் ஐநாபொதுச் செயலாளர் கூறியுள்ளார் டிக்டாக் செயலியை அமெரிக்கநிறுவனங்கள் வாங்குவதுதொடர்பானஎந்தவொருநடவடிக்கையும் அமெரிக்காவின் பாதுகாப்பைமீறாதவகையிலும் நாட்டிற்குபயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கவேண்டும் எனஅந்நாட்டுஅதிபர் திரு டொனால்டுட்ரம்ப் கூறியுள்ளார் சீனாவின் செயலிக்கானஅமெரிக்கவர்த்தகஉரிமையைவாங்குவதற்குபிரபலமென்பொருள் டிக்டாக் ம் நிறுவனமானமைக்ரோசாஃப்ட் பேச்சுவார்த்தைநடத்திவரும் நிலையில் அதிபர் ட்ரம்பின் திரு கருத்துமுக்கியத்துவம் வாய்ந்ததாககருதப்படுகிறது